வேலூர் மக்களவைத் தொகுதியில் நாளை மாலை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதையொட்டி இன்று உச்சக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது

மாலத்தீவு அதிபர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் துணை அதிபர் தூத்துக்குடிக்கு உரிய ஆவணங்கள் இன்றி தப்பி வந்துள்ள நிலையில் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது

தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணை இன்று அரையிறுதி போட்டிக்குள் நுழைந்துள்ளது இனி விரிவான செய்திகள் வேலூர் மக்களவைத் தொகுதியில் நாளை மாலை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதையொட்டி இன்று அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சக்கட்டப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் எதிர்க்கட்சியான திமுக மாநில அரசை குறை கூறுவதிலேயே கவனம் செலுத்தி வருவதாகவும் உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களிடையே பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்களின் குறைகளை கண்டுகொள்ளாத அரசாக அஇஅதிமுக அரசு உள்ளதாகக் குறிப்பிட்டார் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு முதலமைச்சர் தயாராக இருப்பதாக சேலத்தில் இன்று பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை பொதுக் கூட்டங்கள் ஊர்வலங்கள் போன்றவற்றை நடத்தக் கூடாது என்று கூறியுள்ளார் தேர்தல் விவகாரம் குறித்து திரைப்படம் தொலைக்காட்சி வானொலி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்புரை மேற்கொள்ளக் கூடாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இசை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கேளிக்கைகள் மூலமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக் கூடாது என்றும் இதில் ஈடுபடுபவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் தொகுதிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அல்லது வாக்காளர்கள் அல்லாதவர்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் அந்தத் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியுள்ளார் திருமண மண்டபம் சமுதாயக் கூடம் தங்கும் விடுதிகள் விருந்தினர் இல்லம் ஆகியவற்றில் வெளியாட்கள் தங்கியுள்ளனரா என்பது குறித்து கண்டறியப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

வாக்குப்பதிவு தினத்தன்று மாலை ஆறரை மணி வரையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டவிரோத செயல்பாடுகள் மசோதா தடுப்பு திருத்த மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பயங்கரவாதத்திற்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடன் இருப்பதாகத் தெரிவித்தார் தனிப்பட்ட நபரை பயங்கரவாதியாக அறிவிப்பதற்கு ஆட்சேபம் தெரிவித்திருந்தாலும் அமெரிக்கா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இந்த நடைமுறை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்தன

காங்கிரஸ் தரப்பில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் இந்த மசோதா நீதிமன்றத்தால் தடை செய்யப்படும் என்றும் அமைப்புக்கும் தனிப்பட்ட நபருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பிரித்துப் பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு இந்த மசோதா அதீத அதிகாரம் கொடுத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேசிய திரு இளமரம் கரீம் தெரிவித்தார் திமுக சார்பில் பேசிய திரு வில்சன் இந்த மசோதாவை நாடாளுமன்ற தேர்வுக்குழு அல்லது நிலைக்குழுவிற்கு அனுப்பி விவாதிக்க வேண்டும் என்றும் இயற்கை நீதிக்கு எதிரானதாக மசோதா அமைந்திருப்பதாகவும் கூறினார் மக்களவையில் ஜாலியன் வாலாபாக் நினைவு திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது இந்த அறக்கட்டளைக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் நிரந்தர உறுப்பினராக நீடிப்பதற்கு தடை விதிக்கும் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த மசோதா வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்தனர் குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை அடுத்து அங்கு ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டறிந்தார் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் வதோதரா உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாகத் தெரிவித்தார் முன்னாள் துணை அதிபர் தூத்துக்குடிக்கு உரிய மாலத்தீவு இன்றி தப்பி வந்துள்ள நிலையில் கடலோர ஆவணங்கள் காவல்படையினர் உள்துறை மற்றும் உளவுத் துறையினர் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளியுறவு துறையின் குடியுரிமை மண்டல பதிவுத்துறை அலுவலர் திரு சேவியர் தன்ராஜ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மாலத்தீவு அதிபர் கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்நாட்டு துணை அதிபர் கடந்த மே மாதம் முதல் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கருங்கல் ஏற்றிச் சென்ற இழுவைக் கப்பலில் அவர் தப்பி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அயோத்யாவில் சர்ச்சைக்குரிய கட்டடம் தொடர்பான சமரசப் பேச்சுக்கள் தோல்வியடைந்ததை அடுத்து வரும் ஆறாம் தேதியிலிருந்து இந்த வழக்கு அன்றாடம் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு சமரச குழுவின் முடிவை இன்று ஏற்றுக்கொண்டது இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் சமரசக் குழு தலைவர் நீதிபதி கலிஃபுல்லா அளித்த அறிக்கை கிடைத்திருப்பதாகவும் இந்தப் பிரச்சினையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் கூறினர் இதனையடுத்து வழக்கை அன்றாடம் விசாரிப்பது என முடிவு செய்யப்பட்டது நாட்டில் கடந்த ஜூலை மாதம் மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஒரு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ஆட்டோமொபைல் உதிரி பாகத் தொழிலை பொதுப் பயன்பாட்டு சேவையாக அறிவித்த தமிழக அரசின் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது

மனுவில் ரயில்வே துறைமுகம் மின்சாரம் குடிநீர் அஞ்சல் துப்புரவு போன்ற மக்களின் நலன் சார்ந்த அல்லது அவசரகால சேவைகளை மட்டுமே பொது பயன்பாட்டு சேவையாக தொழில் தகராறுகள் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்டோமொபைல் உதிரி பாக உற்பத்தித் தொழிலை பொது பயன்பாட்டு சேவையாக அறிவித்தது தன்னிச்சையானது என்றும் சட்டத்திற்கு முரணானது என்றும் கூறப்பட்டிருந்தது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசியான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உச்சிமாநாட்டிற்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு வார்த்தை நடத்தினார் வியட்நாம் மங்கோலியா இலங்கை திமோர் ஆகிய நாடுகளின் அமைச்சர்களை அவர் சந்தித்து பயங்கரவாதம் வர்த்தகம் தொடர்பான இருதரப்பு ஆலோசனைகளை மேற்கொண்டார்

விழுப்புரம் மாவட்டத்தில் குடி மராமத்துப் பணி திட்டத்தின்கீழ் ஏரிகள் மற்றும் கால்வாய் பகுதியில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை இன்று மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார்